உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

உத்தரவிடப்பட்டிருப்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று திரிணாமூல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார்

ஒரு ராணுவ வீரர் வீரமரணமடைந்தார் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது

கொல்கத்தாவில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா பங்கேற்ற பேரணியின்போது நேரிட்ட வன்முறை சம்பவங்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை தேர்தல் ஆணையர் திரு சந்திர பூஷன் குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் அரசியல் சாசன பிரிவுகளை பயன்படுத்தி முதல்முறையாக இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அம்மாநிலத்தின் முதன்மை உள்துறை செயவர் திரு அட்ரி பட்டாச்சாரியா கூடுதல் காவல்குறை தலைவர் கிரு ராஜீவ் குமாரை அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்குமாறும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான நடவடிக்கை இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு நாள் முன்னதாக முடித்துக் கொள்ளும் அளவிற்கு சுட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படவில்லை என்றும் செல்வி மம்தா பானாஜி கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை குறைகூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் சுர்ஜிவாலா தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோருக்கு எதிராக தாங்கள் தெரிவித்த புகாரகள் மீது எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளபட விலலை என்றும் திரு ரந்தீப் சுர்ஜிவாலா கூறினார் பி எஸ் பி தலைவர் செல்வி மாயாவதியும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இன்று லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறவில்லை என்பதேயே இத உணர்த்துவதாக குறிப்பிட்டார்

இதனையொட்டி வாக்கு எண்ணிக்கை குறித்த பயிற்சி முகாம் அப்பணியில் ஈடுபடவுள்ள தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது எண்ணிக்கை மையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் வாக்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

மேற்கு வங்க மாநிலம் மதுராபூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மாநிலத்தில் அதிகரித்து வரும் வன்முறைகள் குறித்து முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பொறுப்பேற்க வேண்டும் என்றார் கொல்கத்தாவில் வித்யாசாகர் சிலையை சேதப்படுத்தியது திரிணாமூல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்தான் என்று குற்றம்சாட்டினார் பின்னர் உத்தரப்பிரதேசத்திற்கு சென்ற அவர் மிர்தாபூர் சந்தவுளி மாவ் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் மற்றும் மகளிர் நலனுக்காக பாடுபடும் என்றார் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையாள நிலைப்பாட்டை பிஜேபி கொண்டுள்ளதாகவும் ராணுவத்தினரின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார் பீகார் மாநிலம் பாட்னாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றார் நியாயாக் திட்டம் கொண்டுவரப்பட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் இந்திய பொருளாதாரத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரம் குறிப்பாக வர்த்தகத்தை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ராகுல் காந்தி கூறினார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் மஹாராஜ்கஞ்சில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிஜேபி முன்னர அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் இதனிடையே மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமூல் கட்சியினர் வன்முறையை தூண்டிவிடுவதாக பிஜேபி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி மற்றும் விஜய் கோயல் ஆகியோர் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து இப்பிரச்சினையை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜவ்டேகர் மேற்கு வங்கத்தில் அமைதியாகவும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைபெற தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாங்கள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த பிஜேபி போபால் மக்களவை தொகுதி வேட்பாளர் பிரக்யா சிங் தாகூர் மன்னிப்பு கோருமாறு அக்கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஜி வி எல் நரசிம்மராவ் சர்ச்சைக்குரிய வகையில் நாதராம் கோட்சேயை தேசபக்தர் என பிரக்யா தாகூர் கூறியதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அந்த கருத்துக்கும் பிஜேபிக்கும் சும்பந்தமில்லை என்று கூறினார் இதுகுறித்து அவர்களிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

புல்வாமா மாவட்டத்திற்குட்பட்ட கிராமம் ஒன்றில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர் இதனையடுத்து இரு தரப்பினருக்கு துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சம்பவத்தையடுத்து புல்வாமா நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புல்வாமா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இணையதளசேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது

திரு சோனாவால் தற்போதுள்ள நிலைமை குறித்து உள்துறை அமைச்சரிடம் விளக்கினார் காவல்துறையினரும் புலனாய்வு பிரிவினரும் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர் மாநில காவல்துறை தலைவர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனிடையே கவுகாத்தி காவல்துறையினர் பஞ்சாபரி பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் ஒரு கைதுப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன முதலமைச்சர் தலைமையில் இன்று மாலை பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கவுகாத்தியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

இந்த பயங்கரவாத தாக்குதலில் நேரடியாக தொடர்புடையவர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களுக்கு வெளியிலிருந்து நிதி உதவி மற்றும் ஆதரவு தெரிவித்தவர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர்

இதனையடுத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் எதிரொலித்தன நிலைமை தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அனுசக்தி பாதுகாப்பானது என்றும் நீண்ட கால தேவைக்கு பயன்படும் என்றும் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது

தென்கொரியாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சசிகுமார் முகுந்த் தோல்வியடைந்தார்